முதலாவது கூட்டத்தை இன்று கூட்டுகிறார்

கிழக்கு மத்திய அரபிக்கடலில் நிலைகொண்டுள்ள வாயு புயல் அதி தீவிர புயலாக மாறியுள்ளது

முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அதிகாரிகளுடன் ஆவோசனை நடத்தியுள்ளார்

உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தமது புதிய அமைச்சரவையில் இடம் பெற்றுள்ள அமைச்சர்களின் முதல் கூட்டத்தை கூட்டுகிறார் இந்தக் கூட்டத்தில் தமது அரசின் செயல் திட்டம் குறித்து அமைச்சர்களிடம் விளக்குவார் என தெரிகிறது பிரதமர் திரு நரேந்திரமோடியின் கடந்த ஆட்சியின் போதும் இதுபோன்ற கூட்டங்கள் அவ்வப்போது நடைபெறுவது வழக்கமாக இருந்தது அமைச்சர்களின் கூட்டத்திற்குப் பின்னர் மத்திய அமைச்சரவைக் கூட்டமும் நடைபெற உள்ளது முன்னதாக கடந்த திங்கட்கிழமை மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களின் செயலர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் ஒவ்வொரு அமைச்சகமும் இலக்குகளை எட்ட ஐந்தாண்டு திட்ட அறிக்கையை தயாரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்

இதில் இடம்பெறவேண்டிய அம்சங்கள் தொடர்பாக மக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார்

இதில் பொதுமக்கள் குரல் பதிவு வாயிலாக தெரிவிக்கும் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட கருத்துகள் பிரதமரின் உரைக்கு இடையே இடம்பெறும்

மேலும் தேசிய கூட்டுறவு இணையம் தமது கையிருப்பில் வைத்துள்ள இரண்டு வட்சம் டன் துவரம்பருப்பை சந்தையில் விற்பனைக்கு அனுமதிக்குமாறும் அரசு கேட்டுக்கொண்டுள்ளது துவரம்பருப்பின் விலை உயர்வை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது மத்திய உணவு அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக்கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது இக்கூட்டத்தில் உணவு நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் வர்த்தகம் ஆகிய துறைகளின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திருராம்விலாஸ் பாஸ்வான் அரசின் இந்த நடவடிக்கையின் மூலம் துவரம்பருப்பு அதிக அளவில் கிடைக்க வாய்ப்பு ஏற்படும் என்றார் ஊடகங்களில் யூகத்தின் அடிப்படையில் சில செய்திகள் வருவதாகவும் துவரம்பருப்பு உள்ளிட்ட அனைத்த தானியங்களின் கையிருப்பும் அரசிடம் போதமான அளவு உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்

பதுக்கல்காரர்கள் மற்றும் கள்ளச்சந்தை விற்போரை அரசு கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் நுகர்வோரை ஏமாற்றும் நடவடிக்கைகளை அரசு அனுமதிக்காது என்றும் அவர் தெரிவித்தார்

பல்வேறு மாநிலங்களின் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தண்ணீர் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து நேற்று விரிவாக ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார் உத்தரப் பிரதேசும் பீகார் மேற்குவங்கம் சத்தீஷ்கர் ஜார்க்கண்ட் ஷடிசா போன்ற மாநிலங்களில் குடிநீர் பற்றாக்குறை நிலவுவதாக அவர் கூறினார்

சேமித்தல் விநியோகத்திற்கும் தேவைக்கும் இடையேயான இடைவெளியை குறைத்தல் தண்ணீரை ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பங்கேற்க நாளை கிர்கிஸ்தான் செல்கிறார் இந்த மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் கிர்கிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்வது இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று இந்தியாவுக்கான அந்நாட்டின் துதர் திரு அலோக் டிம்ரி கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இரு நாடுகளும் ஏற்கெனவே வலுவான வர்த்தக மற்றும் கலாச்சார உறவுகளை கொண்டுள்ளதாக தெரிவித்தார் பிரதமரின் இந்த பயணம் தொழில் வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்கும் என்று குறிப்பிட்டார் பல்வேறு சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இந்தியாவின் நிலைப்பாடுகள் தொடர்பாக உலகநாடுகள் அறிந்து கொள்ள இந்த மாநாடு ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் அவர் கூறினார் அடுத்த ஐந்தாண்டுகளில் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஐந்து கோடி மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகை வழங்கப்படும் என்று மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற மௌலானா ஆசாத் கல்வி அறக்கட்டளையின் நிர்வாகக் குழு மற்றும் பொதுக்குழுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர் சிறுபான்மையின மாணவர்களின் சமூக பொருளாதார கல்வி நிலையை மேம்படுத்த இந்த உதவித் தொகை பெரிதும் உதவும் என்று தெரிவித்தார்

பள்ளிகளிலிருந்து இடை நின்ற சிறுபான்மையின மாணவிகளுக்கு சிறந்த கல்வி நிறுவனங்கள் மூலம் இணைப்பு பாடத்திட்டங்கள் வாயிலாக கல்வி வழங்கப்பட்டு வேலைவாய்ப்புக்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார் சமூகப்பொருளாதார காரணங்களால் சிறுபான்மையின மாணவிகள் கல்வியில் பின்தங்கியுள்ள பகுதிகளில் சிறப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் வீதி நாடகங்கள் குறம்படங்கள் கலாச்சார நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவற்றின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார்

விமான கடத்தல் தடுப்பு சட்டத்தின் கீழ் முதல் முறையாக மும்பையைச்சேர்ந்த தொழில் அதிபர் ஒருவருக்கு தேசிய புலனாய்வு முகமை நீதிமன்றம் ஆயுள்தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது

இந்த வழக்கை தொடக்கத்தில் அகமதாபாத் குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரித்து வந்த நிலையில் பின்னர் அது மும்பை தேசிய புலனாய்வு முகமை நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்ததடன் ஐந்து கோடி ரூபாய் அபராதமும் விதித்துள்ளது

கிழக்கு மத்திய அரபிக் கடலில் நிலைகொண்டுள்ள வாயு புயல் அதி தீவிர புயலாக உருவெடுத்துள்ளது

இந்த புயல் நாளை அதிகாலை வெராவலுக்கும் டையூ பகுதிக்கும் இடையே கரையை கடக்கக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது இந்த புயல் கரையை கடக்கும் நேரத்தில் கட்ச் தேவ்பூமி துவாரகா போர்பந்தர் ஜனாகர் டையூ கிர் சோம்நாத் அம்ரேலி பவா நகர் ஆகிய மாவட்டங்களில் சூறைக்காற்று வீசுவதுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சௌராஷ்டரா தெற்கு குஜராத் தாத்ரா நகர்ஹவேலி பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது

மாநில பேரிடர் மீட்பு படையினர் ராணுவம் கடற்படை உள்ளிட்டவையும் மீட்பு பணிக்காக தயார் நிலையில் உள்ளன

புயல் தொடர்பான முன்னெச்சரிக்க நடவடிக்கைகளை மக்களுக்கு தெரிவிக்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குஜராத்தில் கடலோரா மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை மீனவர்கள் செல்ல கடலுக்குள் வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் இதனிடையே புயல் பாதிப்புகளை எதிர்கொள்வது முன்னசெரிக்கை நடவடிக்கைகளை மேறகொள்வது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நேற்று மத்திய மாநில அமைச்சகங்களின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது

நேற்று நடைபெற இருந்த பங்களாதேஷ் இலங்கை இடையேயான ஆட்டம் மழை காரணமாக கைவிடப்பட்டது பிரிஸ்டலில் இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்று மணிக்கு இப்போட்டி தொடங்க இருந்தது பலத்த மழையால் மைதானத்தில் தண்ணீர் தேங்கியதால் ஒரு பந்துகூட வீசப்படாமல் ஆட்டம் கைவிடப்பட்டு இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது இன்று போட்டி நடைபெறவுள்ள டாண்டன் பகுதியிலும் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை முன்னெச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது